பொள்ளாச்சிபாலியல் வன்கொடுமைதொடர்பானவழக்குசிபிஐ க்குமாற்றப்பட்டுள்ளது

சத்யபிரதாசாஹூ கூறியுள்ளார் இன்றுசென்னையில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் கேர்தலில் பணபலம் பயன்படுத்தப்படுவதைதடுப்பதற்காககண்கானிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகதெரிவித்தாா் வருமானவரித்துறையினர் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகஅவர் கூறினார்

இத்தொடர்பானவழக்குசென்னைஉயர்நீதிமன்றத்தின் மதுரைகிளையில் இன்றுவிசாரணைக்குவந்தபோது கோவில் திருவிழாவுக்காகதேர்தல் தேதியைமாற்றமுடியாதுஎன்றும் வேண்டுமானால் கூடுதலாக இரண்டுமணிநேரம் வாக்குப்பதிவைஅதிகரிக்கலாம் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்தது

தவறினால் நேரில் ஆஜராகஉத்தரவிடப்படும் என்றும் நீதிபதிகள் எச்சரித்தனர் மக்களவைத் தேர்தலையொட்டி பொது இடங்களில் அரசியல் கட்சிகள் விளம்பரபேனர்கள் கட் அவுட் வைக்கசென்னைஉயர்நீதிமன்றத்தின் மதுரைகிளைதடைவிதித்துள்ளது இதுதொடர்பாகதாக்கல் செய்யப்பட் மனுவைவிசாரித்தநீதிபதிகள் திருகிருபாகரன் திருசுந்தர் ஆகியோரைகொண்டஅமர்வு பிரச்சாரபொதுக்கூட்டங்களுக்குபேருந்துகள் வாரிகள் உள்ளிட்டவாகனங்களில் மக்களைஅழைத்துவருவதற்கும் தடைவிதித்துள்ளது பணப்பட்டுவாடாதொடர்பாக குறிப்பிட்டதொகுதியில் தேர்தல் நிறுத்தப்படுமானால் சும்பந்தப்பட்டகட்சியிடமிருந்துதேர்தல் தொகையைவசூலிப்பதுதொடர்பாகபதிலளிக்குமாறுதேர்தல் ஆணையத்துக்குநீதிபதிகள் உத்தரவிட்டனர்

தங்களுக்குகிடைத்துள்ளதொகுதிகள் குறித்துமகிழ்ச்சிஅடைந்திருப்பதாகஅவர் தெரிவித்தார்

தேமுதிகதலைவர் திருவிஜயகாந்தைஅவரது இல்லத்தில் பாமகநிறுவனர் மருத்துவர் ச ராமதாக இன்றுசந்தித்தார் இது மரியாதைநிமித்தமானசந்திப்பு என்றுஅவர் தெரிவித்தார் இதற்கிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசியதமாகாதலைவர் திரு ஜி கேவாசன் தமதுகட்சிஅஇஅதிமுககூட்டணியில் தஞ்சாவூர் தொகுதியில் போட்டியிடவுள்ளதாகதெரிவித்தார் கேட்டதொகுதியைஅஇஅதிமுககொடுத்துள்ளதுஎன்றும் இரட்டை இலைசின்னத்தில் தாங்கள் போட்டியிடவில்லைஎன்றும் அவர் கூறினார்

வெங்கப்யாநாயுடு கூறியுள்ளாா் கோவைமாவட்டநீலம்பூரில் தனியார் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்தகொண்டுஅவர் பேசினா் புதியதொழில்களைஉருவாக்குவதில் சா்வதேசஅளவில் இந்தியா இரண்டாவது இடத்தில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டா் கல்விஅளிப்பதுஎன்பதுஅனைத்தசெல்வங்களையும் அளிப்பதற்குசமம் என்றும் திரு வெங்கய்யாநாயுடு தெரிவித்தார் பொள்ளாச்சிபாலியல் வன்கொடுமைதொடர்பானவழக்குசிபிற க்குமாற்றப்பட்டுள்ளது இந்தவழக்குவிசாரணைசிபிசிஐடி க்குமுதலில் மாற்றப்பட்டது அதன்படி சிபிசிஐடிகாவல்துறை ஐ ஜி திரு ஸ்ரீதரன் நேற்றுவிசாரணையைதொடங்கினார் இந்நிலையில் இந்தவிசாரணையைசிபிற க்குமாற்றிதமிழகஅரசுஅரசாணைபிறப்பித்துள்ளது சட்டவிரோதநடவடிக்கைகள் சட்டத்தின்படி இந்திய இஸ்லாமியமாணவர் அமைப்பானசிமி க்கு விதிக்கப்பட்டுள்ளதடைநீட்டிக்கப்பட்டுள்ளது

பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வுகள் இன்றுதொடங்கின

அரசியல் கட்சிகளின் சின்னங்கள் தோரணங்கள் மற்றும் கொடிகள் தயாரிக்கும் பணிசிவகாசியில் தீவிரமாகநடைபெற்றுவருகிறது பாலிதின் பொருட்கள் தவிர்த்தபேப்பர் மற்றம் குணியில் இவைகள் தயாரிக்கப்பட்டுவருவதாகஎமதுசெய்தியாளர் கமலக்கண்ணன் தெரிவிக்கிறார்

கலந்துகொண்டபார்வைகுறைபாடுகொண்டமாற்றுத்திறனாளிவாக்காளர்கள் ப்ரைலிழறையில் இதில் தாங்களேவாக்களிப்பதில் மனதிருப்திஏற்படுவதாகதெரிவித்துள்ளனர்

கிருஷ்ணகிரிமாவட்டத்தில் வாக்குகள் எண்ணுவதற்காககண்டறியப்பட்டமையங்களைஆட்சியர் திருபிரபாகர் இன்றுஆய்வு செய்தார்

நீலகிரிமாவட்டத்தில் பழங்குடிமக்கள் அதிகம் வசிக்கும் கூடலூர் மற்றும் முதுமலைபகுதியில் வாக்காளர்களுக்கானவிழிப்புணர்வு நிகழ்ச்சிநடைபெற்றது

விளையாட்டுச் செய்திகள் சிறப்பு ஒலிம்பிக் உலகவிளையாட்டுப் போட்டிகள் இன்று அபுதாபியில் தொடங்குகிறது

அதிகளவில் மகளிர் இப்போட்டியில் கலந்துகொள்கின்றனர்